தமிழகம் வலியுறுத்தும் என்று முதலமைச்சர் திரு

குடியுரிமை திருத்த சட்ட செயலாக்கத்திற்கு இடைக்கால தடைவிதிக்க உச்சநீதி மன்றம் மறுத்து விட்டது

நீர் சேமிப்பு நாட்டு மக்களின் பொறுப்பு என்று மத்திய அமைச்சர் திரு

முதலமைச்சர் தமிழகத்தில் உள்ள இலங்கைத் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கிடைக்க மத்திய அரசிடம் தொடர்ந்து அஇஅதிமுக வலியுறுத்தும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சேலம் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்தியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று பிரதமர் தெளிவான விளக்கம் அளித்திருப்பதை சுட்டிக் காட்டினார்

இலங்கைத் தமிழர்களுக்கான குடியுரிமை விவகாரம் குறித்து பேச தி மு க

மு க

உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்க அஞ்சுவதால் தான் தி மு க மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தை நாடுவதாக குறைகூறிய அவர் இத்தேர்தல் குறித்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த திரு

க ஸ்டாலின் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார்

இது தொடர்பாக தி மு க

கவாய் சூரியகாந்த் ஆகியோர் கொண்ட அமர்வு இதுகுறித்த விளக்கம் கோரி மத்திய அரசிற்கு நோட்டீஸ் அனுப்பி உள்ளது மேலும் இந்த சட்டத் திருத்தத்தின் அரசியல் சாசன செல்லுபடி தன்மையை ஆராயவும் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது

ஸ்டாலின் இதனிடையே குடியுரிமை திருத்தச் சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற தி மு க

சென்னையில் கட்சித் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் தி மு க தலைவர் திரு

ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த சட்டத் திருத்தத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டள்ளது

இத தொடர்பான மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் பானுமதி அசோக் பூஷன் போப்பன்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு இது மனிதாபிமானமற்ற குற்றம் எனக்கூறி இம்மனுவை தள்ளுபடி செய்தது

புதுதில்லியில் நீடித்த நிலைத் தன்மை உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் குறைந்த நீர் பயன்பாடு முறையிலான பயிர் சாகுபடியை ஊக்குவிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் தொழிற்சாலைகள் பண்ணைகள் மற்றும் அன்றாட வாழ்வில் நீர் சேமிப்பின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்

நரேந்திர மோடிதான் முன்மொழிந்ததாக பெருமிதம் தெரிவித்த அவர் இத்திட்டம் உலக நாடுகளின் கவனத்தை நம் நாட்டின்பால் ஈர்த்ததாகவும் எடுத்துரைத்தார்

இக்குழுவின் தலைவர் திரு நவீன் குமார் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழக கேரள கர்நாடக மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பிரதிநிதிகள் தத்தம் பகுதி அணையின் நீர் இருப்பு நீர் திறப்பு மழைப் பொழிவு குறித்த புள்ளிவிவரங்களை சமர்ப்பித்தன தமிழக அரசின் சார்பில் தஞ்சை கீழ்காவிரி வடிநில வட்ட கண்காணிப்பு பொறியாளர் திரு அன்பரசன் காவிரி தொழில் நுட்பக்குழு தலைவர் திரு சுப்ரமணியன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர்

இன்னசென்ட் திவ்யா இன்று காலை துவக்கி வைத்தார்

அரியலூர் மாவட்டம் கார்க்குடி கிராமம் சித்தமல்லி நீர்த்தேக்கத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா இன்று பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைத்தார்